திருவையாறில் தொடங்கி வைக்கிறார்

தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுகத் தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது

பதக்கப்பட்டியலில் முதலிடடத்தில் உள்ளது இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது இதற்கான அறிவிக்கை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது

ஹிந்துக்கள் சீக்கியா்கள் புத்த மதத்தினா் ஜெயின் பாா்ஸி மற்றும் கிறிஸ்தவா்கள் இந்த சுட்டத்தின் கீழ் சிறுபான்மையினர்களாக வரையறுக்கப்பட்டுள்ளனர் குடியுரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக சில கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களைத் தெரிவித்து வருவதாக சிறுபான்மயினா் நலத்துறை அமைச்சா் திரு முக்தா் அபாஸ் நக்வி குற்றம்சாட்டியுள்ளாா் நேற்று லக்னோவில் செய்தியாளா்களிடம் பேசிய தங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக இதுபோன்ற செயல்களில் அக்கட்சிகள் ஈடுபட்டு வருவதாகக் குறிப்பிட்டார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் எந்த மாற்றமும் கொண்டுவரப்பட மாட்டாது என்றம் அமைச்ச் திட்டவட்டமாகக் கூறினார்

பிரதமா் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று கொல்கத்தா செல்கிறார் பெங்கால் அருங்காட்சியகத்தில் கண்காட்சியை தொடங்கி வைக்கும் பிரதமர் மேம்படுத்தப்பட்ட புராதன கட்டிடங்களையும் திறந்து வைக்கிறார் ஹவுரா பாலத்தில் ஒலி ஒளி கண்காட்சி சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தேசப்பிதா மகாத்மா காந்தி தொடா்பான டிஜிட்டல் கண்காட்சி கா்நாடக மாநிலம் பெலாரியில் நடைபெற்று வருகிறது

மகாத்மாகாந்தி தொடர்பான பல அரிய தகவல்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன ஜம்மு கஷ்மீரின் வனப்பரப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது வளப்பரப்பு தொடர்பாள கணக்கெடுப்பில் தேசிய அளவில் ஜம்மு கஷ்மீர் நாள்காவது இடத்தை பிடித்துள்ளது

இதனையடுத்து இந்த சுட்டத்தின் கீழ் சிறைபிடிக்கப்பட்டவர்கள் இன்று விடுவிக்கப்படுவாா்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

டெலகோத்ரா மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த் நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றோர்கள ஆசிரியர்கள் பங்கேற்கவுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களின் கேள்விகளுக்கும் பிரதமர் பதிலளிக்கவுள்ளார்

இதனையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்று குறிப்பிட்டுள்ளார் உத்திரபிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர்

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தவா இரண்டு வட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும ்என்று அம்மாநில முதலமைச்ச் திரு யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார்

இந்த விபத்து குறித்து விரிவான அறிக்கையும் முதலமைச்சர் கோரியுள்ளார்

தியாகராஜர் ஆராதனை விழா இன்று திருவையாறில் தொடங்குகிறது குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இதனை இன்று மாலை தொடங்கி வைக்கவுள்ளார் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனைகள் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக ளமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குடியரசுத் துணைத்தலைவர் வருகையைபொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் காவல்தறையினர் பாதுகாப்புப் பனியில் ஈடுபட்டுள்ளனர்

சேலம் மாவட்டத்தில் இதுவரை அறிவிக்கப்பட்ட முடிவுகளின்படி அஇஅதிமுக வெற்றிபெற்றிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் உலக சாதனைக்காக கலாச்சார பொங்கல் விழா இன்று நடைபெற்றது

இந்த நிகழ்ச்சியல் பேராசிரிபா்கள் மாணவர்கள் தொண்டு நிறவனங்கள் கலந்து கொண்டன

பாதுகாப்புப்படையினர் நடத்திய விசாரணையில் இது தெரியவந்துள்ளதாக ஈராள் அதிபர் ஹசன் ரொஹானி கூறியுள்ளார் மனித தவறே இதற்குக் காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மன்னிக்க முடியாத தவறு இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடையை அமெரிக்கா விதித்துள்ளது ஈராக்கில் அமெரிக்க பாதுகாப்புப் படையினரின் முகாம்களை குறி வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

ஹவுகாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இரண்டு தங்கப்பதக்கம் உப்பட ஒன்பது பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்திலும் உத்திரபிரதேசும் மூன்றாவது இடத்திலும் உள்ளன

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று சென்னை அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிஸா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது தமிழகம் மும்பை அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக் கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் தொடங்கியது